பிரதம் ் திரு நரேந்திர மோடி இன்று அபுதாபி இளவரசரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

போஷான் அபியான் திட்டத்தின்கீழ்

விருதுகள் கிடைத்துள்ளன

அடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலபடுத்தப்பட்டுள்ளன

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அபுதாபி இளவரசர் ஷேக் முகம்மது பின் சையத் அல் நஹ்யான் ஐ சந்தித்து பேசுகிறார்

இரண்டு தலைவா்களும் இருதரப்பு உறவுகள் மற்றும் சா்வதேச பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் பிரதம் திரு மோடி இன்று ரூபே அட்டை திட்டத்தை அபுதாபியில் தொடங்கி வைக்கிறார் ஐக்கிய அரபு நாடுகளின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆப் ஜயத் விருது அவருக்கு இன்று வழங்கப்படுகிறது

ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து உரையாற்றி வருகிறார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும்

உலக அளவில் பொருளாதார வளா்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியா விரைவான வளா்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெிவித்துள்ளாா்

அமெிக்கா சீனாவைவிட இந்தியா அதிக அளவில் பொருளாதார வளா்ச்சிப் பெற்றுவருவதாக குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் துணிச்சலான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் வெளிநாட்டு முதலீடுகள் மீதான கூடுதல் வரி நீக்கப்படும் புதிய வரிகள் நீக்கப்படும் மற்றும் ஸ்டா்ட் அப் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு வரி கலுகைகள் அளிக்கப்படும் என்று கூறினார்

நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பறவையியல் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் வனத்துறை அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் நாட்டிலேயே பறவைகள் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் ஒரே ஒரு மத்திய அரசு மையமாக திகழும் இந்த மையத்தை மேம்படுத்துவது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது போஷான் அபியான் என்றழைக்கப்படும் ஊட்டச்சத்து குறைப்பாடு நீக்கம் திட்டத்தின்கீழ் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழ்நாட்டிற்கு மூன்று தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இந்த விருதுகளை மத்திய குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இராணி வழங்கினார் இவ்விருதுகளை மாநில அரசின் சாா்பாக சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்ட அமைச்சர் திருமதி வி சரோஜா பெற்றுக்கொண்டார் போஷான் அபியான் திட்டத்தின்கீழ் வளா்ச்சிக்குறைவு எடைக்குறைவு ரத்த சோகை மற்றும் பிறப்பு எடைப்பிரிவு குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது வளர்இளம் பெண்கள் கருவுற்ற பெண்கள் பாலூட்டும் தாய்மா்கள் ஆகியோருக்கான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சிறு மற்றும் பெரிய உணவு பூங்காக்கள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை இணையமைச்சா் திரு ராமேஸ்வா் தெவி தெரிவித்துள்ளாா் உணவு பதப்படுத்துதல் துறை கண்காட்சியை சென்னையில் தொடங்கி வைத்த அமைச்சர் உணவு பூங்காக்கள் அமைக்க மத்திய அரசு ஊக்கத்தையும் மானியத்தையும் வழங்க இருப்பதாக கூறினாா்

தமிழகத்திற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக கிடைத்த உளவுத்துறை தகவல்களை அடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலபடுத்தப்பட்டுள்ளன மக்கள் அதிகமாக கூடும் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் விமான நிலையங்களில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி வரையிலான மன்னார் வளைகுடா பகுதியில் கடலோர காவல்படையினா் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனா் கோவை மாவட்டத்தில் தீவிர வாகன சோதனைகள் நடைபெற்று வருவதாக கோவை காவல்துறை ஆணையர் திரு சுமித் சரண் தெரிவித்துள்ளார் சென்னையில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வழிப்பாட்டு தலங்கள் தீவிர கண்கானிப்பில் இருப்பதாகவும் மாநகர காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் குறிப்பிட்டாள் உளவுத்துறை எச்சிக்கையை தொடர்ந்து மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்துவருவதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அமைச்சள் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்தள்ளா்

இதில் படுகாயம் அடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவங்கையில் நான்கு மாதங்களாக நிலவி வந்த அவசர நிலை நீக்கப்பட்டுள்ளது

நிலை குறித்த அரசாணை ஒவ்வொரு மாதமும் அந்நாட்டு அதிபர் மைத்றிபால அவசர சிறிசேனாவால் வெளியிடப்பட்டு வந்தது இம்மாதத்திற்கான அரசாணை வெளியிடப்படாததால் அவசர நிலை அங்கு முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இருவரி செய்திகள் சீனா மற்றும் பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெற்று வரும் தாக்குதல்கள் குறித்து ஐ நா சபை கவலை தெரிவித்துள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஜனத விமுக்தி பெரமுனா தலைவர் அனுரா குமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார்

பருப்பு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் விலை உயர்வை அரசு கண்காணித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகா்வோா் துறை அமைச்சா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளாா் உணவு பாதுகாப்பு சுட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சாரண இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித் துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் வழங்கினாா்

உலக பேட்மிண்ட்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய் பிரணீத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா்